பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு

ழக கவசங்கள் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார்

தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் பெருநகரங்களில் கோவிட் தொற்றின் வீரியம் குறைந்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

இம்மையங்களின் முலம் ஒரே நாளில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான மாதிரிகளை பரிசோதிக்க முடியும் நோய்த்தொற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கும் பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த ஆய்வு மையங்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் உத்திர பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தனும் பங்கேற்கிறார்

இந்நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

இதனிடையே கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக விருதுநகர் மாவட்டம் றீவில்லிப்புத்தூர் தாலுக்காவில் இன்று முதல் வரும் ஒன்றாம் தேதி வரை முழுஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே பமனிசாமி தமிழகத்தில் முதலமைச்சர் நியாயவிலைக்கடைகளில் விலையில்லா முக கவசங்கள் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார்

உதயகுமார் திரு

காமராஜ் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

எடப்பாடி

பழனிசாமி இன்று சென்னை தலைமை செயலகத்தில் வழங்கினார்

இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் நாட்டின் பாதுகாப்பு பணியில் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் ஆற்றும் சேவை தன்னிகரற்றது என பாராட்டியுள்ளார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் மத்திய ரிசர்வ் காவல்படையினரின் வீர தீர தியாக செயல்களுக்கு தாம் தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார்

பேல் இந்தியா பிரான்சிடமிருந்து வாங்க உள்ள ர

இத்திட்டத்தின் மூலம் அமெரிக்கா கனடா கத்தார் ஓமன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட இருப்பதாகவும் இதற்கான பயணச்சீட்டு முன்பதிவு குறித்த தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார்

காமராஜ் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கோவிட் தொற்று பாதிப்பு குறைந்து வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

சென்னை கோடம்பாக்கம் மண்டலத்தில் கொரோனா தடுப்பு சிறப்பு முகாமை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளரிடம் பேசிய அவர் எண்ணிக்கை அதிகமாக இருந்தபோதிலும் தொற்றின் வீரியம் குறைந்து வருவதாக குறிப்பிட்டார் காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் முலம் நோய்த்தொற்று பரவுகல் கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான காய்கறி சந்தை மீன் மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் சமூக இடைவெளியை பொதுமக்கள் கடைபிடிப்பதை உறுதி வகையில் காவல்துறையினர் பொறியாளர் கொண்ட செய்யும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

ஏவுகணை நாயகன் என போற்றப்படும் டாக்டர்

திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் விருதுநகர் வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது

கிரிக்கெட் மான்செஸ்டரில் நடைபெறும் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டிஸ்